நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநில அரசுகள் தனியார் மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து கொரோனா நோயாளிகளுக்குத் தேவையான தீவிர சிகிச்சை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டுமென மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

பிரதமர் திரு

பஞ்சாப் அஸ்ஸாம் கேரளா உத்தராகண்ட் சட்டீஸ்கர் மேகாலயா மிசோராம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர் பொதுமுடக்க விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் கொரோனா வைரசுக்கு எதிரான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகளின் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் செயல்திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு சரியான நேரத்தில் மேற்கொண்ட முடிவுகள் காரணமாகவே நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடிந்திருப்பதாக பிரதமர் இக்கூட்டத்தில் தெரிவித்தார் பிற்காலத்தில் கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியா வின் நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்யும்போது மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்ட விதம் நினைவில் கொள்ளப்படும் என்றும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்பதற்கு இதுவே உதாரணம் என்றும் அவர் கூறினார்

அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா கொரோனா பிரச்சனையை சமாளித்த விதம் சாதாரண விஷயம் அல்ல என்றாலும் இனியும் முகக் கவசம் உளிட்ட்ட விதிமுறைகளைப் பின்பற்றுவதில் ஒருசிலர் அலட்சியம் காட்டினாலும் பிரச்சனைதான் என்பதால் அனைவரும் விதிமுறைகளை முழுமையாகப் பின்பற்ற வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார்

கொரோனா நோயாளிகளுக்குத் தேவையான தீவிர சிகிச்சை வசதிகள் போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தனியார் மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது வெளிப்படையான நியாயமான அளவில் சிகிச்சை கட்டணம் விதிக்கப் படுவதையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டுமென மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகம் ஒடிஷா குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்தியப் பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா போன்ற சில மாநிலங்கள் இதற்கான முன்முயற்சிகளை ஏற்கனவே எடுத்துள்ளன

பரிசோதனை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப் பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் சமூகத்திற்கு பயந்து அதை மறைப்பதன் காரணமாகவே கொரோனா பெருந்தொற்ற்றை சமாளிப்பது கடினமாகி இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது தனிப்பட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று எற்பட்டால் அது அவருடைய தவறு அல்ல என்பதை அனைவரும் புரிந்துகொண்டு பாதிக்கப் பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதலாக செயல்படுவது அவசியம் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது கொரோனா பற்றிய அச்சம் மற்றும் தவறான தகவல்கள் காரணமாகவே களப் பணியாளர்கள் மற்றும் கொரோனா தொற்றில் இருந்து குணம் அடைந்தவர்களும் சமூக வெறுப்பை சந்திப்பதால் தவறான தகவல்களை எவரும் பரப்பக் கூடாது என்றும் குறிப்பிட்ட பிரிவினர் அல்லது பூகோளப் பகுதியை கொரோனா தொற்றுடன் சம்பந்தப் படுத்தக் கூடாது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான வருடாந்திர சம்பள உயர்வு அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப் பட்டுள்ளதாகக் கூறப்படுவதை அரசு மறுத்துள்ளது மத்திய பணியாளர் துறை வெளியிட்டுள்ள உத்தரவு வருடாந்திர செயல்பாட்டு மதிப்பிடுட்டு அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை ஒத்திவைப்பதைப் பற்றியதே தவிர இதற்கும் வருடாந்திர சம்பள உயர்வுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய அரசின் பத்திரிகைத் தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது

நிர்மலா சீத்தாரமன் தெரிவித்துள்ளார்

இதில் அதிகபட்ச கடன்கள் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கியால் வழங்கப் பட்டுள்ளதாகவும் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேச த்திற்கு அதிகக் கடன் வழங்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

இது அல்லாது புதுச்சேரி யைச் சேர்ந்த இருவர் புதுச்சேரி க்கு வெளியே சென்னை மற்றும் டெல்லி யிலும் காரைக்கா லைச் சேர்ந்த ஒருவர் மஹாராஷ்டிர மாநிலத்திலும் கொரோனா சிகிச்சையில் இருப்பதாக அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

ஜிப்மர் ஓட்டுனர் ஒருவரின் மாமானாரான அவர் ஏற்கனவே இருதய நோயால் பாதிக்கப் பட்டிருந்தவர் என்றும் கடந்த மாதம் முதல் இவர் ஜிப்ம ரில் அனுமதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட இருந்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன அவர் சென்னை யைச் சேர்ந்தவர் என்பதால் கொரோனா வைரசால் உயிர் இழந்த புதுச்சேரி நோயாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னையில் இருந்து காரைக்கால் வந்த இருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிரவி பகுதியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஆதர்ஷ் மற்றும் இதர அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் கல்லூரிகளில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இறுதியாண்டு அல்லது இறுதிப் பருவத் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு இராது என்றும் மதிப்பெண் மற்றும் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டின் அக அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது உள் மதிப்பீடு வழங்குவதற்கான விதிமுறைகளும் இறுதித் தேர்வுக்கான பதிவு தேர்வுக் கட்டணம் குறைந்தபட்ச வருகை உள்ளிட்ட நடைமுறைகளும் வழக்கம்போல் பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநிலப் பிரிவினர் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசுக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி யிலும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் தவறுகள் காரணமாகவே நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி விட்டதாக இவர்கள் குற்றம் சாட்டினர் சிபிஎம் மாநிலப் பிரிவைச் சேர்ந்த திரு ராஜாங்கம் திரு முருகன் திரு பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றனர்

அன்பழகன் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார்